ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதிசெய்வதே மத்திய அரசின் முக்கிய நோக்கம் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

மக்கள் சேவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முனைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் தொடர்ந்து பணியாற்றும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நான்கு ஆண்டு நிறைவை ஒட்டி ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான அரசின் பல்வேறு திட்டங்கள் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டார் மக்களின் ஒத்துழைப்பும் அன்பும் தமது அரசின் மிகப்பெரிய பலம் என்று குறிப்பிட்ட அவர் மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்டும் வகையில் தொடர்ந்து செயல்பட உள்ளதாகவும் கூறினார்

புதுதில்லியில் இன்று அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து விளக்கமளித்த அவர் மின்சாரம் குடியிருப்பு சாலை போக்குவரத்து போன்ற துறைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்கிய மத்திய அரசு விவசாயிகளின் நலனிற்கு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வரும் மத்திய அரசு உலக அளவில் நாட்டின் அந்தஸ்த்தை உயர்த்தியுள்ளதாக திரு

அருண்ஜேட்லி ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதிசெய்வதே மத்திய அரசின் முக்கிய நோக்கம் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

ஜேட்லி சுட்டிக்காட்டினார்

மதுரையில் பிஜேபி யின் நான்கு ஆண்டு சாதனை நிறைவை ஒட்டி இன்று நடைபெற்ற தூய்மைப் பணிகளில் பங்கேற்ற அவா் உலக அளவில் இந்தியாவை முதல்நிலை நாடாக முன்னேற்ற பிரதம் திரு நரேந்திரமோடி மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார்

வன்கொடுமை தொடர்பான மனுக்கள் மீது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நடவடிக்கை எடுக்க இந்த பிரிவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தங்கமணி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட மக்களை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மாநிலத்தில் அரசு செயல்படுத்தாது என்று மாநில மின் துறை அமைச்சர் திரு

அரசு அலுவலகங்கள் செலுத்த வேண்டிய ஆயிரம் கோடிருபாய் மின்கட்டணம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கையின் போது ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியிலிருந்து இந்த தொகை பெறப்படும் என்றார்

முன்னதாக நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ரத்த வங்கி குளிருட்டும் இயந்திரத்தை மாநில அமைச்சர்கள் திரு

பர் கபில் அணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா அணையிலிருந்து குடிநீர் மற்றும் பாசனத்தேவைகளுக்காக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

பர் கபில் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார்

திண்டுக்கல்லில் கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தின் முப்பெரும் விழாவை இன்று துவக்கி வைத்துப் பேசிய அவர் உடலுறுப்பு மாற்ற சிகிச்சையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் தஞ்சை வாய்ஸ் தஞ்சை மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைத் கிட்ட இயக்குநர் திரு மந்த்ராசலம் எமது செய்தியாளர் நந்தகோபாலிடம் பேசுகையில்

கிரிக்கெட் ஐ பி எல்

முன்னதாக நேற்று நடைபெற்ற இரண்டாவது குவாலி